உள்நாட்டு தயாரிப்புகளையே மக்கள் வாங்கவேண்டும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

துணை முதலமைச்சராக ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் திரு துஷ்யந்த் சவுதாலா பதவியேற்றுக்கொண்டார்

கியார் புயல் அதிவேக புயலாக மாறக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

அபு பக்கர் அல் பாக்தாதி கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இனி விரிவான செய்திகள் பெண்களின் சாதனைகளை பாராட்டுவதன் மூலம் அவர்களின் சக்தியை நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த சாதனைகள் மக்களுக்கு உந்துசக்தியாக இருக்க வேண்டும் என்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் இதே கருத்தை முன்பு மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் கேட்டுக் கொண்டதை ஏற்று அகுன் விளைவாக நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார்

நாட்டின் பல்வேறு சமஸ்தானங்களை இணைத்து ஒன்று படுத்திய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைபடைத்தவர் அவர் என்றும் கூறியிருக்கிறார்

அவரது பிறந்நாள் இந்த ஆண்டு தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படும் என்றும் ஒற்றுமை ஒருமைப்பாடு பாதுகாப்பு ஆகிய மூன்று செய்திகளையும் இந்த ஒற்றுமை தினம் மக்களுக்கு எடுத்துரைக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

மக்கள் துறவிகள் மற்றும் முனிவர்களை சந்தித்து சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்தை குருநானக் தேவ் அனைத்து பகுதிகளிலும் வலியுறுத்தியதாக கூறினார் தீபாவளி பண்டிகையின்போது மக்கள் உள்நாட்டு தயாரிப்புகளையே வாங்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார்

ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக்கோட்டுப் பகுதியில் ரானுவ வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் அங்கு ராணுவ வீரர்களுடன் உரையாடிய அவர் அவர்களது மகத்தான சேவைக்கு நாட்டு மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டார் இது குறித்த அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ரானுவ வீரர்களின் கண்காணிப்பு மற்றும் வீரத்தின் மூலம் நாடு பாதுகாப்பாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் பதான்கோட் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு விமானப்படை வீரர்களுடன் உரையாடினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு சவுதி அரேபியாவில் பயணம் மேற்கொள்கிறார் தலைநகர் ரியாத்தில் நடைபெறவுள்ள எதிர்கால முதலீட்டு திட்டம் குறித்த கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாடவுள்ளார் இதன்மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலாள நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இளவரசர் சவ்மானின் அழைப்பை ஏற்று சவுதி அரேபியா செவ்லும் பிரதமர் அவருடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளம் கிராமத்தில் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியய அங்குள்ள மக்கள் கொண்டாடினார்கள்

ஹரியானா மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு மனோகர் வால் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்று பதவியேற்றார் சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார் ஐனநாயக ஐனதா கட்சித் தலைவர் திரு துஷ்பந்த் சவுதாலா துணை முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டார் பின்னர் பேசிய அவர்தொழிவாளர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பணியாற்ற இருப்பதாக கூறினார் முதலமைச்சர் திரு மனோகர் லால் துணை முதலமைச்சர் திரு துஷ்யந்த் சவுதாலா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தீப ஒளித் திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது தீமையை நன்மை வென்றதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இப்பண்டிகையின்போது லட்சுமி பூஜை செய்து மக்கள் வழிபட்டனர்

சிறுவன் தவறி விழுந்த ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே மற்றொரு கிணறு தோண்டப்பட்டு வருகிறது அங்குள்ள நிலைமைய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் தற்போதைய நிலையில் இரண்டு கிணறுகளும் அருகருகே இருப்பதால் அதிர்வுகள் ஏற்படாத வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள கியார் புயல் அதிவேக புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிக்கு நாளை மறுநாள் வரையும் மேற்கு மத்திய அரபிக்கடல் பகுதிக்கு நாளை மறுநாள் முதல் வெள்ளிக்கிழமை வரையும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது தீபாவளி பண்டிகையையொட்டி தலைநகர் தில்லியில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதையடுத்து அங்கு காற்றின் தரம் மாசடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மத்திய மாசுக்கட்டுபாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஸியாபாத் ஃபரிதாபாத் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதையடுத்து மக்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காற்று மாசு காரணமாக கட்டுமானப்பணிகள் அனைத்தும் தில்லியில் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள எல்லைக்கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கி குடு நடத்தினர் இன்று காலை சுந்தர்பாண் பகுதியில் குடியிருப்புகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு இந்திய தரப்பில் பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் உயிர் சேதம் காயம் குறித்து தகவல் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை சிரியாவில் அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் இயக்கத் தலைவர் அபு பக்கர் அல் பாக்தாதி கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இட்லிப் மாகாணத்தில் நடத்தப்பட்ட இத்தாக்குதலுக்கு முன்னதாக துருக்கி ரானுவ அதிகாரிகளுடன் அமெரிக்கா ரானுவ அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக துருக்கி பாதுகாப்பத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை ஜப்பான் இணையை வென்றது

இலங்கையில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதைபொட்டி அங்கு வசிக்கும் இந்து சமுகத்தை சேர்ந்த இந்தியர்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்